அஇஅதிமுக கூறியுள்ளது தமிழகத்தில் ஆட்சிமாற்றம் ஏற்படும் என்று திமுக நம்பிக்கைத் தெரிவித்துள்ளது

தெரிவித்தள்ளது

திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுக அரசு செயவ்பட்டு வருவதாகவும் கூறினார் மத்தியில் ஆட்சிப் பொறுப்பில் அங்கம் வகித்த போது திமுக தமிழகத்தின் நலனை பாதுகாக்க தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார் பத்திரிகையாளர்களின் கோரிக்கைகளை அஇஅதிமுக அரசு உடனுக்குடன் நிறைவேற்றி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை இடைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் ஆட்சிப் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் கூட மக்கள் நலனுக்காக பாடுபடும் கட்சியாக திமுக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று பெரம்பலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பலர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழர்களின் நலன்களை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாத்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் வறுமைப்கோட்டிற்கு கீழே வசிக்கும் மக்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வறுமையை அகற்றுவதற்கு உதவிடும் என்றார் இந்த திட்டம் உலகளவில் பாராட்டைப் பெற்றிருப்பதாகவும் திரு கே எஸ் அழகிரி கூறினார் அஇஅதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் திமுக செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட சங்கரன்கோயில் அருகே இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை மக்கள் உணர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார் தேர்தல் முடிவுகள் இதனை வெளிப்படுத்தும் என்றும் திரு பன்னீர்செல்வம் தெரிவித்தார் கொள்கை அடிப்படையிலாள கூட்டணியை திமுக உருவாக்கி இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் திண்டிவனத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கொள்கையற்றது என்றும் குறைகூறினார் அரசியல் அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் பிஜேபிக்கு எதிரான கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணையும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சுதாகர் ரெட்டி கூறியுள்ளார் இன்று கோவையில் கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு ஜனநாயக விரோதப் போக்கினை கடைபிடிப்பதாக குற்றம்சாட்டினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வயநாட்டில் போட்டியிடுவது தவறான முடிவாகும் என்று அவர் தெரிவித்தார் இந்த தொகுதியில் இடதுசாரிக் கட்சி வெற்றிபெறும் என்றும் திரு கதாகர் ரெட்டி நம்பிக்கைத் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தங்கள் கூட்டணிக்கு மக்களின் ஆதரவு கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் தற்போதைய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு ஜி கே வாசன் கூறினார் மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி

தென்னை பொருட்கள்

கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை உடுமவைப் பேட்டை மடத்தக்குளம் ஆகிய ஆறு கட்டமன்ற தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது

பொள்ளாச்சிப் பகுதியை சுற்றுலா மண்டலமாக அறிவித்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை எற்படுத்த வேண்டும்

வால்பாறை பகுதியில் உள்ள தோட்டத் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேங்காய் நாரிலிருந்து மதிப்புக் கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் தொழிற்சாலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி வாக்காளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பொள்ளாச்சியிலிருந்து மஹில்வாகனன் போடி அருகே இன்று நேரிட்ட சாலைவிபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் காயமடைந்தனர் அல்லிநகரத்தில் இருந்து சென்று கொண்டிருந்த வேன் சிந்துதொட்டி அருகே தனியார் வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விபத்தில் பலிபானவர்கள் போடிநாயக்கராரில் நடைபெற்ற வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அல்லிநகருக்கு திரும்பி தேனிக்கு வரும்போது இந்த நிகழ்வு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தேனியிலிருந்து பாஸ்கரன் மாவட்டக் செய்திகள் வழங்கும் விழப்புரம் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கான வாக்குச்சாவடி சீட்டு பணியினை ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் இன்று தொடங்கி வைத்தார்

ஈரோடு மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி வாக்களிப்பதற்கு ஏதுவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக ஆட்சியர் திரு கதிரவன் கூறியுள்ளார்